நாடாளுமன்றத்தில் நிலவிய கடும் அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் மக்களவை வரும் செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன

முதலமைச்சர் எடப்பாடி

உலக வானிலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் கடும் அமளி காரணமாக மக்களவை வரும் செவ்வாய்க்கிழமை வரையிலும் மாநிலங்களவை வரும் திங்கட்கிழமை வரையிலும் ஒத்தி வைக்கப்பட்டன இரு அவைகளும் இன்று கூடியவுடன் அஇஅதிமுக காங்கிரஸ தெலுங்குதேசம் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி தத்தம் மாநில பிரச்சனைகளை எழுப்பி கோஷமிட்டனர்

இதனிடையே உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான தமது அதிருப்தியை வெளியிட்ட அவைத்தலைவர் திரு வெங்கையாநாயுடு இந்த கூச்சல் குழப்பங்கள் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று தமக்கு தெரிய வேண்டும் என்றார் நாட்டில் உள்ள மக்களும் உறுப்பினர்களின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஆனால் இது எதற்கும் செவிமடுக்காத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையபகுதியில் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பவே மாநிலங்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது

சுமித்ரா மகாஜன் விடுத்த கோரிக்கையை யாரும் செவிமடுக்காததால் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை வரும் செவ்வாய்க்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது

முன்னதாக இரு அவைகளிலும் விடுதலை போராட்ட வீரர்கள் பகத்சிங் சுக்தேவ் ராஜகுருவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது

ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை நாளை புதுதில்லியில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

அதனை தொடர்ந்து வர்த்தக கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார்

அதனை தொடர்ந்து வாரணாசி பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழக மாணாக்கரிடம் கலந்துரையாடினார்

இந்திய ஜெர்மனி நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அவரின் இந்த பயணம் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ராமதாஸ் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்துவதன் அவசியத்தை பாமக நிறுவனத்தலைவர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்

ரயில் கோடை கால சிறப்பு ரயில்களின் விரிவான அட்டவணையை அலைபேசி செயலிகளில் பதிவிறக்கம் செய்யும் வசதி தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு குலசேஷ்டா தெரிவித்துள்ளார்

இத்தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் டாக்டர் பாலச்சந்திரன்